இதனையடுத்து அங்க பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது மசாமுத்தில் இன்று நடைபெறும் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றுகிறார் நேற்று பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆகியோர் சத்திஷ்கரில் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர்

மத்தியப்பிரதேசத்தில் ஆளும் பிஜேபி அரசு மாநிலத்தில் நிர்வாகத்தை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார் அம்மாநிலத்திற்கான பிஜேபி தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு பேசிய அவர் இவ்வாறு கூறினார்

மிசோரம் மாநிலத்தில் நடைபெற உள்ள சட்டப்பேரவை தேர்தலையொட்டி பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது முக்கிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் மாநிலத்தில் பல்வேறு பிரச்சார கூட்டங்கள் மூலமாகவும் வீடுதோறும் சென்றும் மக்களை நேரில் சந்தித்து வாக்கு சேகரித்து வருகின்றனர்

ராஜஸ்தானில் தேர்தல் ஏற்பாடுகள் திருப்திகரமாக நடைபெற்றுவருவதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது அம்மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஆயத்தப் பணிகள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஒ பி ராவத் தலைமையிலான தேர்தல் ஆணைய குழுக் கூட்டம் நேற்று ஜெய்ப்பூரில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாநிலத்தில் உள்ள மாவட்ட அளவிலான தேர்தல் அதிகாரிகள் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர்

தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பான முறையில் செய்யப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராவத் கூறினார் ராஜஸ்தான் மாநில முதலமைச்சர் திருமதி வகந்த்ரா ராஜே சிந்தியா தனது வேட்பு மனுவை நேற்று தாக்கல் செய்தாா் அம்மாநிலத்தில் வேப்பு மனு தாக்கல் செய்ய நாளை கடைசி நாள் ஆகும் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வியட்நாம் மற்றும் ஆஸ்திரேலிய நாடுகளுக்கு அரசு முறை பயணம் மேற்கொள்கிறார் தமது பயணத்தின் முதற்கட்டமாக இன்று அவர் வியட்நாம் புறப்பட்டு செல்கிறார் இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் நாட்டின் கிழக்கு பிராந்திய கொள்கையின் அடிப்படையில் அந்நாடுகளுடன் இணைந்து செயல்படுவது மற்றும் வளர்ச்சியை மையமாக கொண்டு குடியரசு தலைவரின் பயணம் அமையும் குடியரசு தலைவரின் இந்த பயணத்தின் போது மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முளைவோர் துறை இணையமைச்சர் திரு அனந்த்குமார் ஹெட்ஜ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு

டாக்டர் ஹீனா விஜயகுமார் மற்றும் உயர் அதிகாரிகள் பலர் உடன் செல்கின்றனர் ஜம்மு கஷ்மீரில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான முதல்கட்ட தேர்தல் பலத்த பாதுகாப்புக்கிடையே நேற்று நடைபெற்றது

மத்திய அரசின் அடுத்த வருவாய் துறை செயலாளராக தனித்துவ அடையாள ஆணையத்தின் தலைமை செயல் அதிகாரி திரு அஜய் பூஷன் பாண்டே நியமிக்கப்பட்டுள்ளார்

மேலும் அரசு செலவினங்களுக்கான செயலாளா் திரு அஜய் நாராயண் ஜா

கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று நேரில் ஆய்வு செய்ய உள்ளார்

இவற்றில் இரண்டு வாரி அத்தியாவசியப் பொருட்கள் திருவாரூர் மாவட்டத்திற்கும் ஒரு வாரி தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது இதனிடையே புயலால் அடியோடு புரட்டிப்போடபட்ட நாகை மாவட்டத்தில் சீரமைப்புப்பணிகள் முழு வேகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் போதிலும் கிராமப்புறங்களில் நிலைமை சீரடைய இன்னும் ஒரிரு நாட்கள் ஆகும் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக் கூடும் என்பதால் மீனவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்

மின்னணு வர்த்தக கொள்கை விரைவில் வெளியிடப்படும் என மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சள் திரு சுரேஷ் பிரபு கூறியுள்ளார் மும்பையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் துறை சார் வல்லுநர்களால் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த திட்ட வரைவு தொழில் கொள்கை மற்றும் மேம்பாட்டுத் துறையில் அனுமதிக்காக அனுப்பப்பட்டுள்ளது என்று கூறினார் தொழில் தொடங்கும் நடைமுறையை எளிதாக்குவதற்காக மாவட்ட அளவில் விதிமுறைகளை ஏற்படுத்த மத்திய அரசு முயற்சி மேற்கொண்டுள்ளது என்றும் திரு சுரேஷ் பிரபு கூறினார் நாட்டின் தேவைக்கேற்ப நிலக்கரி விநியோகத்தை சீர்படுத்துவதற்கு மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டுவருவதாக மத்திய நிலக்கரி துறை அமைச்சள் திரு பியஷ் கோயல் தெரிவித்துள்ளாா்

நிலக்கரி இறக்குமதி குறைக்கப்பட்டு தரமாள வகையில் அவை விநியோகிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார் விமானங்களில் உயிரி எரிப்பொருளை பாதுகாப்பாக பயன்படுத்த முடியும் என மத்திய கப்பல் போக்குவரத்துத் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் மும்பையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இத்தகைய உயிரி எரிப்பொருட்களை சோதனை முறையில் பயன்படுத்த வேண்டுமெனவும் விமான நிறுவனங்களை அவர் கேட்டுக்கொண்டார் உயிரி எரிப்பொருளை தயாரிக்கக்கூடிய வகையில் எண்ணெய் தானியங்களை விவசாயிகள் பயிரிட வேண்டுமெனவும் அவர் கேட்டுக்கொண்டார்

இதன் மூலம் நாட்டின் பொருளாதாரம் மேம்படுவதுடன் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் அவர் கூறினார்

ஈராக் எல்லைக்கு அருகில் அமைந்துள்ள தியர் இசார் மாகாணத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக மனித உரிமை அமைப்பு கூறியுள்ளது

இப்போட்டியில் அரையிறுதி ஆட்டங்களுக்கு இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா ஏற்கெனவே தகுதிப் பெற்றுவிட்டது அசாமில் தேசிய குடிமக்கள் பதிவேட்டில் உறுப்பினா்களை சே்ப்பதுக்குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கை நேற்று சந்தித்து பேசினார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி இந்த பணிகள் விரைந்து நடைபெறுவதாக கூறினார்